பள்ளிகள் திறப்பு குறித்து முதலமைச்சருடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சா் திரு

தண்ணீர் திறந்துவிட முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

துணை முதலமைச்சா் திரு ஓ பன்னீாசெல்வம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா் டாக்டா்

விஜயபாஸ்கா் தலைமைச் செயலர் திரு

சண்முகம் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் பீலா ராஜேஷ் மருத்துவக் குழுவின் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் பள்ளிகள் திறப்பு குறித்து முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி பள்ளிக்கல்வித்துறை அமைச்ச் திரு கே

செங்கோட்டையனுடன் இன்று ஆலோசனை நடத்தினாா் பள்ளிகள் திறப்பதற்கான சூழல் தற்போது உள்ளதா என்பது குறித்தும் பள்ளிகள் செயல்படும்போது மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வுகள் ஏற்பாடுகள் குறித்தும் முதலமைச்சா் ஆலோசனை நடத்தப்பட்டது

மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு

மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில்கொண்டும் தடைக்காலத்தை குறைக்க வேண்டுமௌ அவர் மத்திய மீன்வளத்துறையிடம் வலியுறுத்தி இருந்தார்

முன்னதாக மும்பைக்கு கொண்டுவரப்பட்ட இந்த கருவிகள் இன்று காலை விமானத்தில் சென்னை விமான நிலையம் வந்தடைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன

பியூஷ்கோயல் தெரிவித்துள்ளார்

வெளிமாநில தொழிலாளர்களுக்காக இவ்வளவு ரயில்களை ரயில்வே ஊழியர்கள் வெற்றிகரமாக இயக்கியது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்

து இராத் மகாராஷ்டிரா பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் தில்லி ஆகிய இடங்களுக்கு அதிகமான ரயில்கள் இயக்கப்பட்டன கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு ஒன்று மற்றும் சிற்றாறு இரண்டு ஆகிய அணைகளில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை அவர் இன்று ஆய்வு செய்தார்

அரியலூர் மாவட்டத்தில் குடிமராமத்து மற்றும் தூர்வாரும் பணிகளை கீழ்குளத்தூர் ஏலாக்குறிச்சி வடுகபாளையம் உள்ளிட்ட இடங்களில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ரத்னா இன்று பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பணிகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விரைந்து முடிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார்

புத்தில்லியில் இன்று செய்தியாள்களிடம் பேசிய அவர் சியான நேரத்தில் ஊரடங்கு உத்தரவை இந்தியா பிறப்பித்து நோய்த்தொற்றை கட்டுப்படுத்தியதாக உலக நாடுகள் மற்றம் பல்வேற ச்வதேச அமைப்புகள் பாராட்டியுள்ளதாக தெரிவித்தார் அதேவேளை ஊரடங்கை காங்கிரஸ் கட்சி குறை கூறி வருவது குறித்தும் அவர் கேள்வி எழுப்பினார்

பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார்

இதில் வந்த பயணிகள் அனைவருக்கும் உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டு கபகரக் குடிநீர் வழங்கப்பட்டது

துத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி அரசு வழிகாட்டுதல்களை பின்பற்றி தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பயணிகளிடம் கேட்டுக் கொண்டார்

சுப்பிரமணியன் தெரிவித்தார்

பொன்னையா தெரிவித்துள்ளார்

எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று காணொலி வாயிலாக மருத்துவ நிபுணாகளுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மருத்துவ பரிசோதனைகள் தொடா்பாக செயல்படுத்த வேண்டிய புதிய யுக்திகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது தேவைக்கேற்ப மருத்துவவசதிகள் கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்தார் மாநில காவல்துறையின் குற்றப்புலனாய்வு பிரிவு தலைமை இயக்குநராக திரு பிரதாப் வி பிலிப் நியமிக்கப்பட்டுள்ளார் இதுவரை இப்பொறுப்பில் இருந்த திரு ஜாஃபர் சேட் உணவுப் பொருள் கடத்தல் தடுப்புப் பிரிவின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார்